இன்று உரையாற்றுகிறார்

தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி அமைப்பதில் கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன

நடைபெறுவதாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரத சாஹூ கூறியுள்ளார்

பிரதமர் திருநரேந்திர மோடி தமது இரண்டு நாள் தென்கொரிய பயனத்தை முடித்துக்கொன்டு நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார் சியோலில் தென்கொரிய அதிபர் திரு

பிரதமருக்கு சியோல் அமைதி விருது வழங்கப்பட்டது பொருளாதார வளர்ச்சி அமைதி மற்றும் ஆசிய மண்டலத்தின் நிலைத்தன்மை போன்றவை குறித்து இருநாடுகளின் தலைவர்களும் ஆலோசித்தனர்

தமது பயணம் சிறப்பானதாக அமைந்ததற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தென்கொரிய அதிபருக்கு நன்றி தெரிவித்தார் புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச வர்த்தக உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றகிறார் உலகம் முழுவதிலும் இருந்து வந்துள்ள தொழிலதிடர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் இந்தியாவின் எதிர்காலக் கொள்கை பொருளாதார வளர்ச்சி குறித்த திட்டங்கள் போன்றவை குறித்து மத்திய அமைச்சர்கள் திரு அருண்ஜேட்லி திரு பியூஷ்கோயல் திரு சுரேஷ் பிரபு மற்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் கலந்துரையாடுகிறார்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சென்று பல்வேறு திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார் பிரதமரின் வருகையை அடுத்து அம்மாநிலத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் பொருளாதார நெருக்கடியைத் தவிர்க்கவே ரிசர்வ் வங்கியோடு அரசு ஆவோசனை நடத்தி வருவதாக மத்த்திய நிதியமைச்சர் திரு

புதுதில்லியில் சர்வதேச மாநாடு ஒன்றில் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு அரசு முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக பல்வேறு துறைகள் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறினார்

உத்தரவுக்குப்பின்னர் மத்திய அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விவரங்களில் சில விளக்கங்களை அளித்திருப்பது சர்ச்சைக்குரியதாக உள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் ஒய்வூதியதாரர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று சென்னை கிண்டியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெறுகிறது டுப்வூதியம் குறித்தும் ஒய்வு பெறுவோர் தாங்கள் தயாரிக்க வேண்டிய விவரங்கள் குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்படும் மத்திய அரசின் ஒய்வூதிய துறை இணை செயலாளர் திரு சஞ்சீவ் நரேன் மாத்தூர் இந்நிகழ்ச்சியை தொடங்கிவைக்கிறார் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார் தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவை சேர்ப்பது குறித்த சுழகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் சர்வதேசுப் போட்டிகளில் விளையாடும் தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு மாநில அரசு அதிகபட்சமான நிதி ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படாமல் விடுபட்டு போனவர்கள் இன்றும் நாளையும் மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் உள்ள சிறப்பு முகாம்களில் பெயர் சேர்த்துக்கொள்ளவாம் என்று தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரத சாஹூ கூறியுள்ளார்

காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணிவரை இந்த சிறப்பு மையங்கள் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆன்லைள் மூலம் வாக்குகளை செலுத்தலாம் என்று வதந்திகளை பரப்புவோரை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தில்லி காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் சின்னத்தைப் பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் இத்தகைய செய்திகள் பரவி வருவதாகவும் இது முற்றிலும் தவறானது என்றும் ஆணையம் கூறியுள்ளது தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி அமைப்பதில் கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி பாமக கட்சிகள் உள்ளன இந்தக் கூட்டணியில் தேமுதிகவின் நிலைப்பாடு இன்னும் உறுதியாகவில்லை திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸின் நிலைப்பாடு உறுதியாகியுள்ளது இடதுசாரி கூட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிப் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது

தேமுதிகவின் கொள்கைக்கு ஏற்றவாறு இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இறுதியான முடிவுகள் ஏற்படுவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமென்று தெரிகிறது

அதற்கான இணையதளத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கிவைத்தார் சென்னை தலைமைச் செயலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இது தொடங்கப்பட்டது இதன் மூலம் சொத்து உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர்களிடையே ஏற்படும் பிரச்சிளைகளை போக்குவதற்கு இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது வாடகைதாரர்களின் விண்ணப்பம் இ சேவை மையம் மூலம் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வீட்டு வாடகை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் இருவரிச் செய்திகள் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நிலவும் பதற்றமான சூழல் முடிவுக்கு வரவேண்டும் என்று விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சர்வதேச அணு சக்தி முகமை விதித்த நெறிமுறைகளின் அடிப்படையில் ஈரான் அணுசக்தி உற்பத்தி செய்து வருவதாக அந்த நாடு கூறியுள்ளது ஜெய்ஷே இ முகமது தீவிரவாத அமைப்பின் தலைமையகம் பாகிஸ்தான் அரசின் கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஐரோப்பிய யூனியன் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமென்று அந்த அமைப்பின் பிரதிநிதி திரு

நேபாளத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண் முறைகளில் பயிற்சி அளிக்கப்படும் என்று தேசிய இயற்கை வேளாண் மையம் கூறியுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் கடும் பளிப்பொழிவால் கார்கில் பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது லடாக் உள்ளுர் நிர்வாகம் பளிச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்லவேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது பாமக தலைவர் மருத்துவர் ராமதாகவின் தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்களுக்கு விருந்து அளிக்கப்பட்டது

வாழ்க்கையில் முன்னேற்றம் காண ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்வாமல் சமமான முறையில் உளழக்க வேண்டுமென்றும் முன்னேற்றத்திற்கு கல்வி முக்கியமான கருவியாகும் என்று வேலூர் வந்துள்ள ஷார்ஜா இளவரசி ஷேய்கா ஹென்ட் பைசல் அல் குஸ்சாமி தெரிவித்தார்